நாடுமுழுவதும் மையங்களைஅமைக்கமத்தியஅரசு இலக்குநிர்ணயித்துள்ளது

இன்றுமுதல் ஏலத்தில் விடப்படுகின்றன

இந்தகுறைந்தபட்சஏற்றுமதிவிலையவிடகுறைவாகஏற்றுமதிசெய்யமுடியாதுஎன்றுஅதில் கூறப்பட்டுள்ளது வெங்காயத்தைபதுக்குவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் எனகடந்தவாரம் மத்தியஅரசுஎச்சரித்திருந்தது

மருத்துவமுறைகளைமேம்படுத்துவதில் அரசுசிறப்பு கவனம் ஆயுஷ் செலுத்திவருவதாககூறியஅமைச்சா் பாரத் திட்டத்தின் கீழ் இதற்கானபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதெரிவித்தாா்

இதற்கானஒப்புதல் புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றகூட்டத்தில் அளிக்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இந்தமருத்துவமனைகளில் சலுகைவிலையில் சிகிச்சைவழங்கப்படும் என்றுமத்தியதொழிலாளா் நலத்துறைஅமைச்சா் திருசந்தோஷ் கங்குவாா் தெரிவித்தாா் நகரமயமாக்குதலுக்குநிலத்தொகுப்பு பெரும் மாறுதலைஏற்படுத்தும் நடவடிக்கையாகும் ப்பு என்றுமத்தியவீட்டுவசதிமற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தில்லிமேம்பாட்டுஆணையம் ஏற்பாடுசெய்திருந்தநிலத்தொகுப்பு குறித்தமாநாட்டில் பேசியஅவர் நிலத்தைஒருங்கிணைத்துகட்டுமைப்புகளைஉருவாக்குவதில் தனியார் துறைமுக்கியப்பங்கு வகிப்பதாகதெரிவித்தார் வரையறுக்கப்பட்டவிதிமுறைகளுக்குஏற்பநிலஉடமையாளர்கள் நிலத்தொகுப்புகளைஏற்படுத்தலாம் என்றுஅமைச்சர் கூறினார்

தன்னார்வதொண்டுநிறுவனங்கள் விவசாயஅறிவியல் மையங்கள் ஆகியவற்றிட மிருந்துசமுதாயவானொலிநிலையங்களைஅமைப்பதற்குபெறப்பட்ட விண்ணப்பங்களுக்குஒப்புத ல் வழங்கப்பட்டுள்ளன

மத்தியபெட்ரோலியம் மற்றும் எஃகுத்துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் எஃகுநிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் நேற்றுஆலோசனைநடத்தினார் எஃகுத்துறைசந்தித்துவரும் சவால்கள் அதற்குதீர்வுகாண்பதற்கானநடைமுறைகள் குறித்து இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது எஃஃகுத்துறையைம்படுத்தமத்தியஅரசு ழுழ துழைப்பு அளிக்கும் என்றுஅமைச்சர் உறுதிபளித்தார்

இதில் கிடைக்கும் வருமானம் கங்கைநதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்குபயன்படுத்தப்படும் என்றுமத்தியகலாச்சாரத் துறைஅமைச்சர் திருபிரஹலாத் பட்டேல் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ளதேசியகலைகள் அருங்காட்சியகத்தில் பொருட்கள் இந்தப் பார்வைக்குவைக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

கடந்த ஜனவரிமாதம் நடைபெற்றஏலத்தில் நான்காயிரம் பேர் கலந்தகொண்டதாகவும் இதில் கிடைத்தவருவாய் கங்கைநதி தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்குசெலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தாா் இந்தியாவில் முதலீடுசெய்வதற்கானவாய்ப்புகள் குறித்துதெரிந்துகொள்ளகவிட்சர்வாந்துநிறுவனங்கள் இந்தியமுதலீட்டுதொகுப்பு குறித்த இணையதளத்தைநாடவேண்டும் என்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

எனவே மூலதனம் தொழில்நட்பம் அறிவியல் திறன்கள் ஆகியற்றில் இரு நாடுகளும் இணைந்துசெயல்பட்டால் ஒன்றுக்கொன்றதொடர்புடையபரஸ்பரநலன் பயக்கும் எனஅவர் கூறினாா் சுவிட்சர்லாந்துதலைநகர் பெர்னில் அந்நாட்டுஅதிபர் திருமவ்ரர் வுடன் தாம் நடத்தியபேச்சுவார்த்தை பரஸ்பரம் வளர்ச்சியைஅடிப்படையாககொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலானவர்த்தகஉறவைமேலும் வலுப்படுத்துவதைநோக்கமாககொண்டிருந்ததுஎனகுடியரசுத் தலைவர் கூறினார் நாடுமுழுவதும் அதிகஅளவில் தேங்கிகிடக்கும் வழக்குகளுக்குதீரவுகாணநீதித்துறையின் செயல்பாட்டில் முன்னேற்றம் அவசியம் என்றுகுடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கயாநாயுடு வலியுறுத்தி இருக்கிறார் முன்னாள் தலைமைகணக்குதனிக்கைஅதிகாரிதிருவினோத் ராய் எழுதியநால் வெளியீட்டுவிழாவில் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தைவிரிவுபடுத்துவதுடன் பல்வேறுபகுதிகளில் நாட்டின் அதன் கிளைகளைஅமைக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் சட்டஆணையம் பரிந்துரைத்துள்ளபடி உச்சநீதிமன்றத்தை அரசியல் சாசனஅமர்வாகவும் கிளைகளாகவும் பிரிக்கவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தினாா் சாசனஅமர்வை புதுதில்லியிலும் கிளைகளைதில்லி கொல்கத்தா அரசியல் மும்பை சென்னைஅல்லதுஹைதரபாத் எனநான்குமண்டலங்களிலும் அமைக்கவேண்டும் என்றுஅவர் யோசனைதெரிவித்தாா் பொருளாதாரசவால்களைஎதிர்கொள்வதற்குமத்தியஅரசுஅனைத்துதுறைஅதிகாரிகளுடனும் நிறுவனத் தலைவர்களுடனும் ஆலோசனைநடத்திவருவதாகமத்திய ஜவுளித்துறைஅமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இரானிகூறியுள்ளார்

வேலைவாய்ப்புகளைஏற்படுத்திக் கொடுப்பதற்குஅரசுபல்வேறுதரப்பினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகஅவர் கூறினார்

நவீன இலகுரகதேஐஸ் விமானத்தைபோர்கப்பலில் தரையிரக்கும் சோதனைவெற்றிகரமாகநிகழ்த்தப்பட்டது

பயன்படுத்தப்படும் தேஜஸ் விமானங்களின் செயல்பாட்டில் கடற்படையில் இது மிகப்பெரியமைல்கல் என்றுபாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தசோதனைவெற்றிகரமாகநிகழ்த்தப்பட்டதற்குபாதுகாப்புத்துறைஅமைச்சர் சிங் ராஜ்நாத் திரு வாழ்த்துதெரிவித்துள்ளார் வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவிள் இந்தியாவிள் சவுரவ் வர்மாஅரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார்